அவசியம் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார்

சென்னையில் நடைபெறும் விழாவில் திரு வெங்கையா நாயுடு இரண்டாண்டு உரைகள் தொகுப்பு நூலினை வெளியிட்ட மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இளைஞர்களுக்கு இது வழிகாட்டியாக இருக்கும் என்றார்

பெய்ஜிங் செல்கிறார்

சோதனையில் கணக்கில் காட்டப்படாத மேற்கொண்ட கோடி ருபாய் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது

போட்டி இன்று மாலை நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் கற்றல் என்பது வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கில் இன்று நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் உரையாற்றிய அவர் உலகமயம் தாராளமயம் தனியார்மயம் என்ற கோட்பாடுகளால் உலகம் கிராம அளவிற்கு வந்தள்ளது என்றார் புதிய கோட்பாடுகள் காரணமாக புதிய தொழில்நுட்பங்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றன என்று குறிப்பிட்ட அவர் இவற்றையெல்லாம் அறிந்துகொண்டு வாழ்க்கையில் போட்டிகளை சந்திக்க கற்றல் என்பது மிகவும் முக்கியமானது என்றார் தமக்கு முன்னால் தமது குடும்பத்தில் எவரும் அரசியலில் ஈடுபட்டதில்லை எனபதையும் கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள் தமது குடும்பத்தில் இருந்தததில்லை என்பதையும் நினைவு கூர்ந்த திரு வெங்கைய நாயுடு தாமே முயன்று கல்வி கற்று கிராமத்திலிருந்து தேசம் வரை பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு அரசியலில் இடம்பெற்று தற்போதுள்ள நிலையில் அடைந்திருப்பதாக குறிப்பிட்டார் இந்த நூல் வெளியீட்டு விழாவை தில்லியில் நடத்தவேண்டும் என்று தமக்கு யோசனை தெரிவிக்கப்பட்டதாகவும் ஏற்களவே தில்லியில் ஒரு விழா நடந்திருப்பதால் தென்மாநிலத்தில் இதை நடத்தவேண்டும் என்று தீர்மாளித்து சென்னையில் தற்போது விழா நடைபெறுவதாகவும் அவர் கூறினார் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கடந்த இரண்டாண்டு காலத்தில் நிகழ்த்திய உளரகள் மற்றும் அவரது வெளிநாட்டுப் பயணங்கள் குறித்த நூலினை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டார் இந்த விழாவில் பேசிய திரு அமித் ஷா அம்கேட்டல் கற்றல் தலைமைதாங்குதல் என்று பெயரிடப்பட்டிருக்கும் இந்த நூல் ஒருவர் எந்த மாதிரியாக வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதாக உள்ளது என்றார் கல்லூரி காலத்தில் தொடங்கி குடியரசுத் துணைத்தலைவர் வரை திரு வெங்கையா நாயுடு எவ்வாறு உயர்ந்திருக்கிறார் என்பதை இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதாக அவரது வாழ்க்கை அமைந்துள்ளது என்றும் திரு அமித் ஷா பாராட்டினார்

குடியரசு துணைத்தலைவராகவும் மாநிலங்களவை தலைவராகவும் உள்ளபோது அந்த சுட்டப்பிரிவு நிக்கப்பட்டிருப்பது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்று திரு அமித் ஷா கூறினார்

மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தலைமையில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணைமுதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்னர் வேளாண் விஞ்ஞானி திரு எம் எஸ் கவாமிநாதன் இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் திரு கே கஸ்தூரி ரங்கள் அப்பல்லோ குழுமத்தின் தலைவர் திரு பி சி ரெட்டி வி ஐ டி வேந்தர் திரு ஜி விஸ்வநாதன் துக்ளக் பத்திரிகையின் ஆசிரியர் திரு எஸ் குருமூர்த்தி திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் ஆகியோரும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்துகொண்டுள்ளனர் வெளியுறவு அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் மூன்று நாள் பயணமாக இன்று சீன தலைநகர் பெய்ஜிங் செல்கிறார் இந்த பயணத்தின்போது சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ ஐ சந்தித்து இருதரப்பு விஷயங்கள் குறித்து ஜெய்சங்கர் பேச்சு நடத்துவார் பரஸ்பர நலன் பயக்கும் மண்டல மற்றும் உலக அளவிலான விஷயங்கள் குறித்தும் அவர்கள் விவாதிக்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கலாச்சாரம் மற்றும் மக்களோடு மக்கள் உறவு பரிவர்த்தனைகள் குறித்த இந்தியா சீனா உயர்நிலை அமைப்பின் இரண்டாவது கூட்டத்திற்கும் திரு ஜெய்சங்கர் சீன அமைச்சருடன் இணைந்து தலைமையேற்பார் ஜம்மு காஷ்மீரில் தொடர்ந்து அமைதி நிலவி வருகிறது கடந்த ஒரு வாரமாக எந்த பகுதிகளிலும் விரும்பத்தகாத சும்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்று தலைமைச்செயலாளர் திரு பி வி ஆர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் பக்ரீத் பண்டிகைய முன்னிட்டு ஏராளமான மக்கள் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்குவதாக அவர் கூறினார் ஸ்ரீநகர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் நேற்று போக்குவரத்து இயல்பாக காணப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார் பதற்றத்தை தூண்டும் வகையில் வெளியிடப்படும் பொய்யான தகவல்களை மக்கள் நம்ப வேண்டாம் என்று ஜம்மு காஷ்மீர் தலைமைச் செயலாளர் திரு பி வி ஆர் சுப்பிரமணியம் மற்றும் காவல்துறை தலைவர் திரு தில்பக் சிங் ஆகியோர் கூட்டாக மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் ஜம்மு பகுதியில் பத்து மாவட்டங்களில் தடை உத்தரவுகள் விலக்கிக்கொள்ளப்பட்டதாக காவல்துறை தலைவர் தில்பக் சிங் தெரிவித்தார் இதனிடையே பக்ரீத் பண்டிகை தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்து ஸ்ரீநகரில் ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் ஆய்வு மேற்கொண்டார் மக்களுக்கு அதிகபட்ச வசதிகள் செய்துதரப்படும் என்று கூறிய அவர் அச்சமின்றி அமைதியாக மக்கள் பண்டிகையை கொண்டாட வேணடும் என்று கேட்டுக்கொண்டார் அனந்தநாக் கில் உள்ள ஆட்டு சந்தைக்கு நேற்று நேரில் சென்ற தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜீத் தோவல் அங்கு வியாபாரிகளுடன் கலந்துரையாடினார் ஸ்ரீ நகரின் அதிகபட்ச பகுதிகளின் கட்டுப்பாடுகள் தகர்த்தப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் திரு ஷாகித் சௌத்ரி தெரிவித்தார்

அரசு ஊழியர்களுக்கு நேற்று முன்பணம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சியின் இடைக்கால தலைவராக திருமதி சோனியா காந்தியை அக்கட்சியின் செயற்குழு தேர்வு செய்துள்ளது புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் உட்பட மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இத்தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் செய்தித்தொடர்பாளர் திரு ரன்தீப் கர்ஜேவாவா அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் வரை திருமதி சோனியாகாந்தி கட்சியின் இடைக்கால தலைவராக செயல்படுவார் என்று கூட்டத்தில் தீர்மாளிக்கப்பட்டதாக தெரிவித்தார் கட்சியின் தலைவர் பதவியை ராஜினாமா செய்திருப்பதை திரு ராகுல்காந்தி மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் நிராகரித்துள்ளபோதும் கட்சியின் மாநில ம்முதலமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட ஏராளமான தலைவர்கள் திரு ராகுல் காந்தி தலைவராக நீடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் இருப்பினும் தமது முடிவை மாற்றிக்கொள்ள திரு ராகுல்காந்தி மறுத்துவிட்டார்

வருமான வரித்துறையின் ஒரு குழுவினரால் கடந்த ஆறாம் தேதி தொடங்கிய சோதனை நேற்று முடிவடைந்தது

மற்றொரு குழுவினர் நேற்று முன்தினம் தொடங்கிய சோதனை தற்போதும் நடைபெற்று வருகிறது இதுவரை சுமார் முந்நூறு கோடி ரூபாய்க்கு வரி ஏய்ப்பு செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உலகின் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுப்பதில் இந்திய தொழில்நுட்ப நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றம் என மத்திய மனிவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார்

இந்த இலக்கை அடைவதில் ஐஐடிகளின் பங்கு முக்கியமானது என அவர் குறிப்பிட்டார் கல்வியுடன் கலாச்சாரம் இணையும்போது வளர்ச்சி மேம்படும் என்று அவர் கூறினார்

பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை மேற்கொள்ள ரானுவத்தினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு காணப்படுகிறது வெள்ளம் காரணமாக பாலங்கள் உடைந்துள்ளன நூற்றுக்கணக்கான பணியாளர்கள் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில ஈடுபட்டுள்ளனர் திரிபுராவில் செயல்பட்டு வரும் என்எல்எஃப்டி அமைப்பு மத்திய மாநில அரசுகளுடன் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது அந்த அமைப்பு வன்முறையை கைவிட்டு தேசிய நீரோட்டத்தில் இணைவதாக உறுதியளித்துள்ளது

சரண் அடைவோருக்கான மறுவாழ்வு திட்டத்தின்கீழ் அவர்களுக்கு உரிய பலன்கள் வழங்கப்படும் என அரசு சார்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது

அகில இந்திய வானொலி ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அசாம் மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு குழுவின் உறுப்பினர் செயலாளர் திரு லக்யா கொள்வார் இப்போட்டியில் சுமார் பத்தாயிரம் இளைஞர்கள் பங்கேற்கவிருப்பதாக தெரிவித்தார்

இளம் திறமையாளர்களை வளர்ப்பதற்காக ஒருங்கிணைந்த விளையாட்டு கொள்கைகள் மாநிலத்தில் நடப்பில் உள்ளதாகவும் திரு கொன்வார் தெரிவித்தார் இந்தியா வெஸ்ட் இன்டஸ் அணிகளுக்கு இடையேயாள இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது